ச்வதேச அளவில் இந்தியாவை முதலீடுகளுக்கு உகந்த நாடாக மாற்றுவதற்கு மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ஐந்து இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்காள கலந்தாய்வு இன்று தொடங்கியது

இனி விரிவான செய்திகள் சா்வதேச அளவில் இந்தியாவை முதலீடுகளுக்கு உகந்த நாடாக மாற்றுவதற்கு மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ப்ளும்பொ்க் நிறுவனத்தின் புதிய பொருளாதார அமைப்பின் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நன்றாக செயவ்படும் ஜனநாயகமும் வர்த்தகத்துக்கு உகந்த சூழலும் பொருளாதார வளா்ச்சிக்கு மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினாா்

இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இத்தகைய கற்றுச்சூழலுக்கு உகந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளுக்கு இடையே பொருளாதார ஒத்துழைப்பு அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அந்த அமைப்பின் பொதுச்செயலாளர் திரு விளாடிமிர் நரவ் தெரிவித்துள்ளார்

பன்முகத்தன்மையுடன் கூடிய பொருளாதார நடவடிக்கைகள் குறித்து பிரதமள் திரு நரேந்திரமோடி ஆவோசனை மேற்கொள்ள இருப்பதாக திரு நரவ் குறிப்பிட்டார் உறுப்பு நாடுகளுக்குள் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உலக பொருளாதார அமைப்பின் நடவடிக்கைகளுக்கு வலு சே்ப்பதற்கான முயற்சிகளை ஷாங்காய் கூட்டமைப்பு மேற்கொள்ளும் என்றும் திரு நரவ் கூறியுள்ளார் அமெிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜோ பைடனை பிரதம் திரு நரேந்திரமோடி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்திய அமெரிக்க பாதுகாப்பு திட்டங்களுக்கு மேலும் வலு சேங்கும் வகையில் கூட்டாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் கூறியுள்ளார்

துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டள்ள திருமதி கமாலா ஹரீஸுக்கும் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டாா் அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் இதனால் பெருமை அடைந்திருப்பதாகக் கூறியுள்ளார் இந்திய அமெரிக்க உறவுகள் மேலும் வலுப்பெறுவதற்கு மாபெரும் ஆதாரம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

டெம்போவும் கண்டெய்னா் லாரியும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினா் தெரிவித்துள்ளனர்

இந்த விபத்து தமக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் விபத்தில் காணமடைந்தவா்களுக்கு உடனடி மருத்துவ உதவிகளை செய்யுமாறு கஜராத் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெயிடப்படும் என்று கூறினார்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல்வேறு நலத் திட்டங்களை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வைப் போல் ஐ ஐ டி நுழழவுத் தேர்வுக்கும் அரசுப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க அரசு பரிசீலித்து வருவதாகக் கூறினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி பெங்களூரு தொழில்நுட்ப உச்சிமாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார்

மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த உச்சிமாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு பிரதிநிதிகள் தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் மென்பொருள் தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து ஆலோசிக்க உள்ளனர் கல்லூரி மாணவர்களுக்கான அரியர் தேர்வுகளை ரத்து செய்ய இயாவாது என்று பல்கலைக்கழக மானியக் குழு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தது இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன் திருமதி ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு இறதி பருவத் தோவுகளை ஆள்லைள் மூலம் நடத்தும்போது அரியர் தேர்வுகளை ஏன் நடத்த முடியாது என்று கேள்வி எழுப்பினா் அரியர் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தூக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நாளை மறநாள் விசாரணைக்கு வரவுள்ளதால் அந்த வழக்குடன் சேர்த்து இந்த வழக்கும் விசாரிக்கப்படும் என்று கூறி வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனா்

நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது

அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் கால் இறுதிக்கு முந்தைய கற்றில் இந்தியாவின் ப்ராணேஷ் குணேஸ்வரன் பங்கேற்கிறார்